திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்று பிஜேபி மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

மிக விரைவில் அளிக்கப்படும் என்று மாநில அமைச்சா் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளாா்

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் அணிகள் இன்று மோதுகின்றன

உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நிறுவப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய சாம்சுங் செல்போன் தயாரிப்பு தொழிற்சாலையை தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் னுடன் சேர்ந்து தொடங்கி வைத்த பிரதமர் இதனைத் தெரிவித்தார் டிஜிட்டல் புரட்சியை நோக்கி இந்தியா பீடுநடை போட்டுவருவதாக அவர் கூறினார் ருபே பரிவர்த்தளை அட்டை பீம் செல்போன் செயலி ஆகியவற்றின் பயன்பாடு காரணமாக டிஜிட்டல் பரிவர்த்தனை நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்று பிஜேபி மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று அக்கட்சியின் தலைவா் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் சென்னையில் நேற்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர் தற்போது திரு நரேந்திரமோடி தலைமையில் செயல்பட்டு வரும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு ஊழலை ஒழித்து வாரிசு மற்றும் சாதீய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக தெரிவித்தாா் ஏழை எளிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாக மோடி அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார்

தமிழகத்தில் சாலை மற்றும் ரயில்வே விரிவாக்க திட்டங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய திரு அமித் ஷா ஏழை எளிய மக்களுக்கு அம்ருத் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் அதிக அளவில் உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் ரயில்வேயை அரசியலுக்கு பயன்படுத்தும் நடவடிக்கைக்கு நரேந்திர மோடி அரசு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய அரசுகள் அரசியல் ஆதாயத்திற்காக பட்ஜெட்டில் பல்வேறு அபத்தமான அறிவிப்புகளை வெளியிட்டதாக கூறினார் எந்தவித திட்டமிடலுமின்றி பாதைகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் இல்வாத இடங்களுக்கும் புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டதாக அவர் குற்றம்சாட்டினார் தற்போது ரயில்களை இயக்குவதால் ஏற்படும் வருவாய் தேசிய பாதுகாப்பு பயணிகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மதிப்பீடு செய்து புதிய திட்டங்களும் ரயில்களும் அறிவிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார் அரசுப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகள் மிக விரைவில் அளிக்கப்படும் என்று தமிழ் வளா்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சா் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார்

ஆவடி தொகுதியில் மாதம் ஆயிரம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்திரிக்கையாளர்களுக்கு வீட்டுமளை பட்டா வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியருடன் ஆவோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சா் தெரிவித்தாா் சிறுமி ஹாசினி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தஷ்வந்த் செய்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது

இதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் தஷ்வந்த் க்கு மரண தண்டளை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து தஷ்வந்த் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விமலா ராமதிலகம் அடங்கிய அம்வு தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது கள்நாடக நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

இதனையடுத்து ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினா்கள் வழக்கறிஞா்களாக பணியாற்றுவதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீாப்பை ஒத்திவைத்துள்ளது வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாயா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பொதுமக்களின் பணத்தில் ஊதியம் பெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர்களாக பனியாற்ற தடை விதிக்குமாறு கோரியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் ஏ எம் கன்வில்கர் சந்திரகுட் ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்றும் அவர்கள் அரசின் முழு நேர ஊழியர்கள் அல்ல என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சி தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றிபெற்ற துருக்கி அதிபர் திரு ரிஷப் டை எட்ரோகன் இரண்டாவது முறையாக அதிபராக பதிவயேற்றுக் கொண்டுள்ளார் தாய்வாந்தில் குகைக்குள் சிக்கியிருந்த மேலும் நான்கு சிறுவா்கள் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து எட்டு பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் இந்தியா வந்துள்ள தென்கொரிய அதிபா் மூன் ஜே இன் னுக்கு குடியரசுத்தலைவா் மாளிகையில் இன்று பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது தேர்தலில் வேட்பாளர்கள் மேற்கொள்ளும் செலவுகள் குறித்து விதிமுறைகளை வகுப்பது பற்றிய விஷயத்தில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வியாழக்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாா்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக் குறித்த செய்திகள்

இன்று செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற உள்ள முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன இந்தப் போட்டி இந்திய நேரப்படி இரவு பதினொன்றரை மணிக்கு தொடங்குகிறது இரண்டாவது போட்டி இங்கிலாந்துக்கும் குரேஷியாவுக்கும் இடையே நாளை நடைபெற உள்ளது

மகளிர் ஒற்றையர் பிரிவில் செரினா வில்லியம்ஸ் ஹெர்பர் ஆகியோர் காலிறதி கற்றுக்கு முன்னேறியுள்ளனர் உலக ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது